ரயில்வேயில் இணைமருத்துவபணியிடங்களுக்கு மூன்றுநாள் தேர்வு இன்றுதொடங்கியது

வீராங்கனையைஎதிர்கொள்கிறார் இனிவிரிவானசெய்திகள் கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசா்பற்ற ஐனதாதள் கூட்டணிஅரசுபெரும்பான்மையைநிரூபிப்பதற்காகநம்பிக்கைக் கோரும் தீர்மானத்தின் மீதானவிவாதம் சட்டப்பேரவையில் இன்றுமீண்டும் தொடங்கியது இதற்கானதீர்மானத்தைமுதலமைச்சர் திருஎச் டி குமாரசாமி நேற்றுதாக்கல் செய்தார் இந்நிலையில் இன்றபிற்பகல் ஒன்றரைமணிக்குமுன்னதாகசட்டப்பேரவையில் தமதுபெரும்பான்மைபலத்தைமுதலமைச்சா் நிரூபிக்கவேண்டுமென்றுமாநிலஆளுநர் திருவாஜபாய் வாவா பணித்துள்ளா் இதற்கிடையேமதசார்பற்ற கட்சியும் ஐனதரதள் கட்சியும் காங்கிரஸ் சட்டப்பேரவைஉறுப்பினர்களுக்குகொறடாஉத்தரவு பிறப்பித்துள்ளது நம்பிக்கைவாக்கெடுப்பின்போதபேரவைக்குவராதஉறுப்பினர்களுக்குஎதிராககட்சித் தாவல் தடைச்சட்டப்படி நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அந்தகட்சிகள் எச்சரித்துள்ளன க்நாடகாவில் ஏற்பட்டுள்ளஅரசியல் போக்குகளுக்குகாங்கிரஸ் உறுப்பினர்கள் இன்றுமக்களவையில் எதிப்பு தெரிவித்தனர் அவைத் தலைவர் இருக்கையைநோக்கிமுழக்கமிட்டபடிஅவர்கள் சென்றனர் மாநிலங்களின் பிரச்சினையை மக்களவையில் எழுப்புவதற்குஅனுமதிக்கமுடியாதுஎன்றுமக்களவைத் தலைவர் திருஒம் பிர்லாதெரிவித்தார் இருப்பினும் கையில் அட்டைகளைஏந்தியபடிதொடர்ந்துகாங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் இந்தபிரச்சினையைபின்னர் அவையில் எழுப்பஅனுமதிப்பதாகஅவைத்தலைவர் கூறினார் இதைத் தொடர்ந்து போராட்டத்தைகாங்கிரஸ் உறுப்பினர்கள் கைவிட்டதால் கேள்விநேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது

அண்மையில் நடந்தமக்களவைத் தேர்தலில் வெற்றிவாய்ப்பும் வாக்குசதவீதமும் குறைவானதாக தேசியகட்சிஎன்றஅந்தஸ்தைஏன் திரும்பப்பெறக் கூடாதுஎன்பதற்கானவிளக்கம் இருப்பதால் கேட்டுதேசியவாதகாங்கிரஸ் கட்சி திரிணமூல் காங்கிரஸ் இந்தியகம்யுனிஸ்ட் கட்சிஆகியவற்றுக்குதேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்குஅடுத்தமாதம் ஐந்தாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறுஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தற்போதையநிலவரப்படிதிரிணமூல் காங்கிரஸ் பிஜேபி பகுஜன் சுமாஜ் கட்சி இந்தியகம்யுனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் தேசியவாதகாங்கிரஸ் மேகாலயாவின் தேசியமக்கள் கட்சிஆகியவைதேசியஅந்தஸ்து பெற்றகட்சிகளாகஉள்ளன பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்தியாவின் குல்பூஷன் ஐாதவ்க்கு இந்தியதூதரகஉதவிகிடைக்கஅனுமதிஅளிக்கப்படும் எனஅந்நாட்டுவெளியுறவுத்துறைஅமைச்சும் கூறியுள்ளது பாகிஸ்தான் சட்டங்களுக்குஉட்பட்டு இதுதொடர்பாகநடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதாகபாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அவருக்குவழங்கப்பட்டமரணதண்டனையைநிறுத்திவைத்துசா்வதேசநீதிமன்றம் வழங்கியதீர்ப்பு குறித்து ஜாதவ்க்குதெரிவிக்கப்பட்டுள்ளதாகபாகிஸ்தான் வெளியுறவுத்துறைகூறியுள்ளது கடந்த புதன்கிழமை சர்வதேசநீதிமன்றம் ஜாதவக்குவழங்கப்பட்டதண்டனையைநிறுத்திவைத்ததுடன் அவர் மீதானகுற்றச்சாட்டுகள் குறித்துமறுவிசாரணைசெய்யவேண்டும் என்றும் உத்தரவிட்டது ஜாதவ் க்குதாமதமின்றிதூதரகஉதவிவழங்க நடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றும் சா்வதேசநீதிமன்றம் அறிவுறுத்தியது இதற்கிடையேச்வதேசநீதிமன்றதீர்ப்பைத் தொடர்ந்துகுவ்பூஷன் ஜாதவைவிடுதவைசெய்து அவரை இந்தியாவுக்குதிருப்பிஅனுப்பவேண்டுமென்றபாகிஸ்தானிடம் கோரப்பட்டுள்ளது இது சம்பந்தமாகமாநிலங்களவையில் நேற்றுஅறிக்கைஅளித்தவெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜாதவுக்குஎதிராககூறப்பட்டுள்ளகுற்றச்சாட்டுக்கள் ஜெய்சங்கர் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கசட்டரீதியானபிரதிநிதியாரும் இல்லாமல் அவர் நிர்பந்திக்கப்பட்டார் என்றும் கூறினார்

இந்ததீர்ப்புக்குஎதிராகசென்னைஉயர்நீதிமன்றத்தில் திருவைகோமேல்முறையீடுசெய்ததையடுத்து வழக்கைவிசாரித்தநீதிபதிதிருஆதிகேசவலு மனுவைஏற்றுக்கொண்டுதண்டனையைநிறத்திவைத்துஉத்தரவிட்டார்

இதையடுத்துஅவர் மீதுவழக்குதொடுக்கப்பட்டது

பிரசாா் பாரதிக்குஅவர் அளித்தசிறப்புப் பேட்டயில் இம்மாத இறுதிவரைமக்கள் ஆலோசனைவழங்கலாம் என்றார்

பொருளாதாரரீதியில் பின்தங்கியபிரிவினருக்கு இடஒதுக்கீடுவழங்கப்பட்டபின் இந்தியரயில்வேயில் நடைபெறும் முதலாவதுபணிநியமனதேர்வு இதுவாகும்

நாட்டில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் தூர்தர்ஷனும் இதனை அஞ்சல் செய்யும்

இந்தோனேஷியஒப்பன் பேட்மின்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிஆட்டத்தில் இந்தியாவின் பி

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்குமுந்தையகற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் அங்கஸ் யிடம் தோல்வியடைந்தாா் ஜெர்மனியில் ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் உலககோப்பைபோட்டியில் சரப்ஜித் சிங் இந்தியாவிற்கானஒன்பதாவது தங்கப்பதக்கத்தைகைப்பற்றியுள்ளார்

இது உடனடியாக அமலுக்குவந்துள்ளது அரசுதலையீடுஎதையும் அனுமதிப்பதில்லைஎன்றசர்வதேசகிரிக்கெட் கவுன்சிலின் விதிமுறைமீறப்பட்டதால் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டது